வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

இந்தியாவில் காற்று மாகபாட்டை குறைக்கும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று மக்களவையில் கூறியுள்ளார்

தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் மற்றும் தொழிவாளர்கள் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதிவளித்து பேசிய அமைச்சர் சுயசார்பு இந்தியாவை நிறைவேற்றும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார்

நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் முக்கிய அம்சங்கள் இதில் உள்ளதாகவும் அவர் கூறினார் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அளிக்கும் வகையிலான பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

சமுதாயத்தில் பின்தங்கிய மற்றும் ஏழை எளிய மக்களின் தேவைகளை கருத்தில்கொண்டே மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

நேர்மையாக வரி செலுத்துவோர் மீது அரசு மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அவர்களின் வரி பணத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்தவேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் கூறினார் நிதியமைச்சரின் பதிலுரைக்கு பிறகு மாநிலங்களவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்குகிறது கய சார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் ஊரகப் பகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகள் நலனுக்கும் உதவிடும் வகையிலும் பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாக திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு ராமசாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

பிஎஸ் நான்கு தர கட்டுப்பாடுள்ள வாகனங்கள் மெட்ரோ ரயில்கள் கழிவு மேலான்ளம ஆகியவற்றின் மூலமாகவும் காற்றின் மாசுபாடு குறைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

காயமடைந்தவர்கள் சிவகாசி மற்றும் சாத்துர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

இந்த துயரசுப்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடுப்பத்தினருக்கு தமத ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த பட்டாக ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சுட்டப்பேரவை தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தலைமை செயலாளர் காவல்துறை தலைவர் மற்றும் தேர்தல் தொடர்பான பல்வேறு அமைப்புகளுடன் ஆவோசனை மேற்கொண்டார் முறையில் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாகனத்தை இன்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

இந்த நேரலையில் அகில இந்திய மருத்துவ ஆய்வு கழகத்தின் மருத்துவர் பிரசைன் பாண்டா கலந்து கொள்கிறார்

இந்த நிகழ்ச்சிளய அகில இந்திய வானொலியின் எஃப் எம் கோல்டு சேனலிலும் மற்றும் பிற அலைவரிசைகளிலும் கேட்கலாம்

எனவே இரண்டாவது டெஸ்ட் போட்டியை கைப்பற்றும் விதத்தில் இந்திய அணி விளையாடும் என்று ரசிகர்கள் எதிர்ப்பார்க்கின்றனர் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் ஐதராபாத் அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி கோவாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது